புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்குவது பற்றிய அறிவிப்பை மத்திய அரசு விலக்கிக் கொள்ள வேண்டும் எனக் கோரி இன்று சட்டமன்றத்தில் ஏக மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று பட்ஜெட் மீதனா விவாதம் எடுத்துக் கொள்ளப் படாததை கண்டித்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்

மோடி இந்தியாவிற்கான ஆலோசனைகள் என்பது குறித்து அமெரிக்கா இந்தியா வர்த்தக சபையின் ஏற்பாட்டில் புதுடெல்லியில் நேற்று தொடங்கிய இரண்டு நாள் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இரவு முக்கிய உரையாற்ற இருக்கிறார்

வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க அமைச்சர் திரு மைக் பாம்பியோ விர்ஜீனியா செனட் உறுப்பினர் திரு மார்க் வார்னர் ஐநா சபைக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் திருமதி நிக்கி ஹாலி உட்பட இரு நாடுகளின் உயர்நிலை அதிகாரிகள் கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் வர்த்தக தலைவர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்கிறார்கள் புதுச்சேரி தீர்மானம் புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்குவது பற்றிய அறிவிப்பை மத்திய அரசு விலக்கிக் கொள்ள வேண்டும் எனக் கோரி இன்று சட்டமன்றத்தில் ஏக மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மின்துறை அமைச்சர் திரு

புதுச்சேரியில் திறம்பட்ட முறையில் செயல்பட்டு வரும் மின்துறையை தனியார் மயமாக்கினால் மின்கட்டணம் கடுமையாக உயரும் என்றும் ஏழைகள் மற்றும் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் நின்று போகும் என்றும் அவர் தெரிவித்தார் உறுப்பினர்கள் பலரும் விவாதங்களில் பங்கேற்று பேசியதை தொடர்ந்து முதலமைச்சர் திரு

நாராயணசாமி விவாதங்களை முடித்து வைத்து பேசுகையில் மத்திய அரசின் முடிவை புதுச்சேரி அரசு எதிர்ப்பது குறித்து மின்துறை அமைச்சர் திரு கமலக்கண்ணன் ஏற்கனவே மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமனுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக கூறினார் சட்டமன்றத்துடன் கூடிய யூனியன் பிரதேசமான புதுச்சேரியை மற்ற யூனியன் பிரதேசங்களைப் போல நடத்த வேண்டாம் என வலியுறுத்தி பிரதமருக்கு தாம் கடிதம் எழுதியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி அரசின் மின்துறையை தனியார் மயமாக்க மத்திய அரசு உத்தாவு எதையும் வெளியிட வில்லை என்று பிஜேபி உறுப்பினர் திரு சாமிநாதன் கூறிய போதிலும் தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப் படுவதாக துணை சபாநாயகர் திரு பாலன் அறிவித்தார்

நாராயணசாமி கூறியுள்ளார் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

அன்பழகன் வினவினார் இதை தொடர்ந்து ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கும் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது

நாராயணசாமி கூறினார் இது தொடர்பான கடிதம் ஒன்றையும் அவையில் அவர் எடுத்துக் காட்டினார் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் ஆகிய இருவருமே இரட்டை வேடம் போடுவதாக கூறி அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்

காரைக்கால் ஏனாம் மாஹே பகுதிகளைச் சேர்ந்த புதிய கொரோனா நோயாளிகள் அந்தந்த பகுதிகளில் உள்ள அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர்

காரைக்கால் வித் வாய்ஸ் ஜிப்மர் மருத்துவமனையின் காரைக்கால் கிளையில் மத்திய அரசின் அனுமதி கிடைத்த உடன் அடுத்த வாரம் முதல் கொரோனா பரிசோதனை வசதிகள் செயல்படுத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் ஷர்மா தெரிவித்துள்ளார் இன்று காரைக்காலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையிலும் பரிசோதனை வசதிகள் தொடக்கப்படும் என்றார்

ரகுநாதன் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி அன்மையில் கொரோனா கட்டுப்பாட்டு அறைக்கு சென்ற போது துணைநிலை ஆளுநரால் கடிந்து பேசப்பட்டதாகக் கூறப்படும் சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் ரகுநாதன் இன்று உடல்நலம் குன்றியதால் அரசு பொது மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு வழிகாட்டுதல் மற்றும் அறிவுரைகளை மட்டுமே தாம் வழங்கியதாக துணைநிலை ஆளுநர் ஏற்கனவே தெளிவு படுத்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது

மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு இவர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார் மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றவர்களில் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த திரு ஜோதிர ஆதியா சிந்தியா திரு தீபக் பிரகாஷ் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு திக்விஜய் சிங் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அஇஅதிமுக வைச் சேர்ந்த திரு

தம்பிதுரை தேசியவாத காங்கிரசை சேர்ந்த திரு சரத் பவார் மத்திய அமைச்சர் திரு ராம்தாஸ் அதவாலே சிவசேனாவைச் சேர்ந்த திருமதி பிரியங்கா சதுர்வேதி ஆகியோர் அடங்குவர் கொரோனா நிலவரங்கள் காரணமாக சமுக இடைவெளியை பராமரித்து இவர்கள் பதவி ஏற்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவிற்கான ஆலோசனைகள் என்பது பற்றிய அமெரிக்கா இந்தியா வர்த்தக சபையின் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இரவு முக்கிய உரையாற்ற இருக்கிறார் புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்குவது பற்றிய அறிவிப்பை மத்திய அரசு விலக்கிக் கொள்ள வேண்டும் எனக் கோரி இன்று சட்டமன்றத்தில் ஏக மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று பட்ஜெட் மீதனா விவாதம் எடுத்துக் கொள்ளப் படாததை கண்டித்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்